புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைவர்கள் கட்சி மாறியதால் கட்சிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பானர் திரு வீரப்ப மொய்லி கூறி உள்ளார் பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் நாட்டின் பொருளாதார சரிவிற்கு கொரோனா பாதிப்பே காரணம் என்றும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க தற்போதைய பட்ஜெட் உதவும் என்றும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறி உள்ளார்

தற்சார்பு இந்தியா நடவடிக்கைகள் சுகாதாரத் துறைக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது என்று குறிப்பிட்ட நிதியமைக்கர் ஆத்ம நிர்பார் ஸ்வஸ்த் பாரத் திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் தேசிய சுகாதார இயக்கத்திற்கு உறுதுணையாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

ஜவுளித் துறையில் உலகத் தரம் வாய்ந்த நவீன கட்டமைப்புகளை உருவாக்க மித்ரா என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் வருவாயை பெருக்கும் வகையில் பொது துறை நிறுவனங்களில் உள்ள சொத்துக்களை பணமாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்

வேளாண் உற்பத்தி பொருட்களுக்காக குறைந்த பட்ச ஆதரவு விலை ஒன்றரை மடங்கு அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் கொள்முதலும் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் நெல் மற்றும் கோதுமைக்கு அதிகரிக்கப்பட்ட குறைந்த பட்ச ஆதரவு விலை காரணமாக ஏராளமான விவசாயிகள் பலன் அடைந்தள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

மத்திய அரசின் பட்ஜெட் மூலம் தொழில்துறை முதலீட்டாளர்கள் மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளில் ஏராளமான நேர்மறை மாற்றங்கள் ஏற்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார் பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்த அவர் சுயசார்பு என்ற தொலைநோக்கு இதில் காணமுடிகிறது எடின்றும் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வில் கவனம் செலுத்தி உள்ளது என்றும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கும் பட்ஜெட் என்றும் பிரதமர் கூறி உள்ளார் இந்த பட்ஜெட் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் விருப்பங்களையும் நிறைவேற்றும் வகையில் அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறி உள்ளார்

பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசின தூய்மைப்படுத்தப்பட்டுள்ள என்றும் தேர்தலுக்கு முன் கட்சி புத்துயிர் பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மத்தியில் ஆளும் பாஜக ஆட்சிக்கு வந்தது முதற்கொண்டே இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதால் இந்த கட்சி தாவல் தாங்கள் எதிர்பார்த்த ஒன்று என்றும் அவர் கூறினார்